திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது அ இ அ தி மு க வேட்பாளா்களைஆதித்துமுதலமைச்சா் திருளடப்பாடிபழனிசாமிசேலம் மாவட்டத்தில் நேற்றுபிரசாரம் செய்தார் கூட்டணியில் போட்டியிடும் மனிதநேயமக்கள் கட்சிகொங்குநாடுமக்கள் தி மு க தேசியகட்சிவேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவுக்குஎதிரானமுதலாவதுடுவெண்டிடுவெண்டிகிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்துஎட்டுவிக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிபெற்றது

அனைத்துமக்களும் சமம் என்பதைதொடர்ந்துவலிபுறுத்திவந்தவர் ஐயாவைகுண்டசாமிகள் என்றும் பிரதமர் கூறியுள்ளார்

சுட்டப்பேரவைதேர்தலில் போட்டியிடும் அ இ அ தி மு க வேட்பாளர்களைஆதரித்துமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிநேற்றுசேலம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பிரசாரம் செய்தாா்

கூட்டணியில் போட்டியிடும் மனிதநேயமக்கள் கட்சிவேட்பாளர்கள் தி க மு அறிவிக்கப்பட்டுள்ளனர் தொகுதியில் பேராசிரியார் ஜவாஹீருல்லா மணப்பாறைதொகுதியில் பாபநாசம் அப்துல் சமதுஆகியோர் போட்டியிடுவார்கள் என்றுஅக்கட்சிஅறிவித்துள்ளது தி மு க கூட்டணியில் மூன்றுதொகுதிகளில் போட்டியிடும் மற்றொருகட்சியானகொங்குநாடுமக்கள் தேசியகட்சியின் வேட்பாளா்களும் அறிவிக்கப்பட்டுள்ளனா் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திருஈஸ்வரன் திருச்செங்கோட்டில் போட்டியிடுகிறார் அம்மாமக்கள் முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்குவந்தால் வீட்டில் ஒருவருக்குஅரசுபணிவழங்கப்படும் என்றுஅக்கட்சிஅறிவித்துள்ளது சென்னையில் நேற்றுகட்சியின் தேர்தல் அறிக்கையைவெளியிட்டு அ ம மு க பொதுச்செயலாளர் திரு டி டிவிதினகரன் பேசுகையில் இதனைதெரிவித்தாா் விவசாயிகளுக்குஉரம் உள்ளிட்டு இடுபொருட்கள் வீடுதேடிவழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றுஅவர் கூறினார்

இந்நிலையில் சட்டப்பேரவைதேர்தல் ஏற்பாடுகள் குறித்துதலைமைதேர்தல் அதிகாரிதிருசத்தியப்பிரதாசாஹு தமிழகத்திற்கானசிறப்பு பொதுதேர்தல் பாாவையாளர் திருஅலோக் வரதன் சிறப்பு காவல் பாா்வையாளர் திருதர்மேந்திரகுமார் சிறப்பு தேர்தல் செலவினபார்வையாளர்கள் திருமதி மது மகாஜன் மற்றும் பிஆர் பாலகிருஷ்ணன் ஆகியோா் அனைத்தமாவட்டதேர்தல் அலுவல்கள் மற்றும் காவல்துறைஅலுவல்களுடன் காணொலிகாட்சிவாயிலாகநேற்றுஆலோசனைநடத்தினா்

சென்னையில் நேற்றுசெய்தியாளா்களிடம் பேசியஅவா் தோ்தல் பிரசாரத்திற்காகதேசியதலைவா்கள் தமிழகம் வரவுள்ளதாககூறினார் இந்நிலையில் தமிழகசுட்டப்பேரவைதேர்தலில் போட்டியிடவுள்ளபி ஜே பிவேட்பாளர்களை இறுதிசெய்ய புதுதில்லியில் நேற்றுகட்சித் தலைவர் திரு ஜே பிநட்டாவுடன் மேலிடபாா்வையாளா்கள் திருகிஷன் ரெட்டி திருசி டி ரவி மாநிலத்தலைவா் திருஎல் முருகன் ஆகியோா் ஆலோசனைநடத்தினா் தேர்தல் களம் பகுதியில் இன்றுநாமக்கல் மாவட்டத்திற்குள் அடங்கியசுட்டமன்றதொகுதிகள் குறித்துவிளக்குகிறார் எமதுசெய்தியாளர்

வாகனஉற்பத்தியில் வரும் ஐந்தாண்டுகளுக்குள் இந்தியாஉலகமையமாகமாறும் என்றுமத்தியஅமைச்சா் திருநிதின் கட்காரிதெரிவித்துள்ளார் இந்தியாவுக்குஎதிரானமுதலாவதுடுவெண்டிடுவெண்டிகிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்துஎட்டுவிக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிபெற்றது

ஐந்துபோட்டிகள் இத்தொடரில் இரு அணிகளுக்கிடையேயான இரண்டாவதுடுவெண்டிடுவெண்டிகிரிக்கெட் போட்டிநாளைஅகமதபாத்தில் நடைபெறுகிறது